எடப்பாடி கே

மேட்டூர் அணையை இன்று திறந்துவைத்தார்

தமிழகத்தில் சென்னையை தவிர பிற மாவட்டங்களில் கோவிட் தொற்று கட்டுப்பாட்டில் உள்ளதாக மாநில உள்ளாட்சித்துறை அமைச்சர் திரு

தமிழக சுகாதாரத்துறை முதன்மை செயலாளராக டாக்டர்

எடப்பாடி கே பழனிசாமி காவிரி டெல்டா பாசனத்திற்காக மேட்டுர் அணையை இன்று திறந்துவைத்தார்

தமிழகத்தில் கொரோனா தொற்று முழுமையாக கட்டுப்படுத்தப்பட்டு இயல்பு நிலைக்கு திரும்பிய பின்னரே பள்ளிகள் திறப்பு குறித்து முடிவு செய்யப்படும் என்றும் முதலமைச்சர் கூறினார் தமிழகத்தில் ஊரடங்கை மேலும் கடுமையாக்கும் எண்ணம் எதுவும் இல்லை என்று தெரிவித்த முதலமைச்சர் பொதுமக்கள் அரசின் விதிமுறைகளை பின்பற்றி கொரோனா பரவலை கட்டுக்குள் கொண்டுவர உதவிட வேண்டும் என்றார்

தங்கமணி திரு

செங்கோட்டையன் திரு

சரோஜா உள்ளிட்டோர் கலந்துகொண்டனர்

கோவிந்தராவ் தெரிவித்துள்ளார்

தூத்துக்குடி மாவட்டம் சாயா்புரத்தில் புதிதாக கட்டப்பட்டுள்ள தொடக்க வேளாண் கடன் சங்கத்தை இன்று திறந்துவைத்த அவர் இம்மாவட்டத்தில் கொரோனா சமூக பரவலாக இல்லை என்றும் மக்கள் தேவைக்காக மட்டுமே வெளியே வரவேண்டும் என்றும் கூறினார்

மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு

ஜெயக்குமார் தமிழகத்திற்கு நிலுவையில் உள்ள சரக்கு சேவை வரி தொகை மற்றும் இழப்பீட்டு தொகையினை மத்திய அரசு விரைந்து வழங்க வேண்டும் என்று மாநில நிர்வாக சீர்திருத்தத்துறை அமைச்சர் திரு

புதுதில்லியில் காணொலி மூலம் மத்திய நிதியமைச்சர் திருமதி

இவர் மாநில வருவாய்துறை முதன்மை செயலாளராகவும் கூடுதல் பொறுப்பு வகிப்பார் என்று தலைமை செயலாளர் திரு

இதுவரை சுகாதாரத்துறை செயலாளராக இருந்த டாக்டர் பீலா ராஜேஷ் வணிகவரி மற்றும் பதிவுத்துறை செயலாளராக பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளார்

நீதிபதிகள் அசோக் பூஷன் எஸ்

ஷா ஆகியோர் கொண்ட அமர்வு இந்த உத்தரவை பிறப்பித்ததோடு தொழிற்சாலைகளும் ஊழியர்களும் பரஸ்பரம் தேவைப்படுவதால் இதுகுறித்த கருத்தொற்றுமை ஏற்படுத்தி ஊதிய நிலுவை குறித்து சுமூகத்தீர்வு எட்டப்பட வேண்டும் என்று அறிவுறுத்தியுள்ளது இத்தகைய சுமூகத்தீர்வுகளை எட்ட மாநில அரசுகள் உதவவேண்டும் என்று அறிவுறுத்தியுள்ள நீதிமன்றம் இதுதொடர்பான அறிக்கையை அந்தந்த மாநில அரசுகள்

இந்த வழக்கு விசாரணையை ஜுலை மாதம் இறுதி வாரத்திற்கு நீதிமன்றம் ஒத்திவைத்தது

இந்நாளையொட்டி அனைத்து மாவட்டங்களிலும் உறுதிமொழி ஏற்பு நிகழ்ச்சி நடைபெற்றது தர்மபுரியில் மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி

வேலூர் மாவட்டத்தில் ஊரக வளர்ச்சி முகமை திட்ட இயக்குநர் செல்வி மாலதி தலைமையில் குழந்தை தொழிலாளர் முறையினை அகற்றுவதற்கான உறுதிமொழியை அரசு ஊழியர்கள் ஏற்றுக்கொண்டனர் இம்மாவட்ட காவல் அலுவலகத்தில் காவல் கண்காணிப்பாளர் திரு பிரவேஷ்குமார் தலைமையில் உறுதிமொழி ஏற்பு நிகழ்ச்சி நடைபெற்றது ராணிப்பேட்டையில் ஆட்சித்தலைவர் திருமதி

திவ்யதர்ஷினி தலைமையில் அனைத்து அலுவலர்களும் உறுதிமொழி எடுத்துக்கொண்டனர் இதேபோல் திருப்பத்தூர் மாவட்டத்தில் அனைத்து அலுவலர்களும் குழந்தை தொழிலாளர் முறை ஒழிப்பு உறுதிமொழியினை ஏற்றனர்